நரேந்திர மோடியும் கலந்து கொள்ளும் இருதரப்பு உச்சி மாநாடு நடைபெறும் மாமல்வபுரத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன

இதளை தெரிவித்த மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேக்கர் காஷ்மீரில் இடம்பெயர்ந்த குடும்பங்களுக்கு இதன் மூலம் நீதி கிடைத்துள்ளதாக தெரிவித்தார் மத்திய அரசு ஊழிபர்கள் மற்றம் ஒய்வூதியதாரர்களுக்கு ஐந்து சதவீத அகவிவைப்படி உயர்வு அளிப்பதற்கும் மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் வழங்கியது

அகில இந்திய வானொலி மற்றும் தூாதர்ஷன் நிகழ்ச்சிகளை வெளிநாட்டு ஒளிபரப்பு நிறுவனங்கள் பகிா்ந்து கொள்வதற்கான ஒப்பந்தத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இதனையடுத்து நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பு நிறுவனங்கள் பகிர்ந்து கொள்வதற்கும் வெளிநாட்டு நிறுவனங்களுடன் இணைந்து நிகழ்ச்சிகளை தயாரிப்பதற்கும் இந்த ஒப்பந்தம் வகை செய்கிறது அகில இந்திய வானொலியும் தூர்தர்ஷனும் சந்தித்துவரும் கடுளமயான போட்டி சவால்களை வகையில் வெளிநாடுகளுடன் இணைந்து நிகழ்ச்சிகளை அறிமுகப்படுத்துவது எதிர்கொள்ளும் ஒளிபரப்புத்துறையில் ஒரு புதிய அத்தியாயத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது புதிய தொழில்நுட்பத்தை அகில இந்திய வானொலியிலும் தூர்தஷனிலும் கொண்டுவருவதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும் என்று அவர் குறிப்பிட்டார்

இந்திய சீனா இடையிலான இருதரப்பு உச்சிமாநாடு நடைபெறும் மாமல்வுரத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன

பிரதும் திரு நரேந்திரமோடி மற்றும் சீன அதிபர் திரு ஸி ஜின்பிங் கிற்கு சிறப்பான வரவேற்பை அளிக்கும் விதத்தில் பல்வேறு கலை கலாச்சார நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன அதற்கான ஒத்திகை நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன

சீன அதிபர் திரு ஷி ஜின்பிங் நாளை மறுநாள் சென்னை வருகிறார்

இதனையொட்டி இன்று அறிக்கை வெளியிட்டுள்ள தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி சென்னை வரும் சீன அதிபருக்கும் பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கும் உளமார்ந்த உணர்வோடு உற்சாக வரவேற்பு அளிக்க வேண்டுமென்று வேண்டுகோள் விடுத்துள்ளார் இந்த மாநாடு மாமல்லபுரத்தில் நடைபெறுவது தமிழ்நாட்டிற்கு பெருமை கேர்ப்பதோடு மட்டுமல்லாது தமிழ்நாட்டின் மதிப்பை உலக அரங்கில் உயர்த்தியுள்ளதாக திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் பிரதம மந்திரியின் புதுமை கண்டறியும் திட்டம் பெங்களூருவில் உள்ள இஸ்ரோவில் நாளை தொடங்கவுள்ளது

அவர்கள் மூலம் சமூக பொருளாதாரம் அரசியல் மற்றும் கற்றுச்சூழல் மேம்பாட்டிற்கான தீர்வுகளை கண்டறிய முடியும் என மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சள் திரு ரமேஷ் போக்ரியால் நிஷாங்க் இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் இம்மாணவர்களின் பங்களிப்பின் மூலம் நாட்டின் பொருளாதார மேம்பாட்டிற்கு காலநிலை மாற்றத்தை எதிர் கொள்வதற்கான தீர்வும் கிடைக்கும் என்றும் தெரிவித்தார் இவ்விழாவில் பிரதமரும் பங்கேற்பார் என எதிர்பார்ப்பதாகவும் அவர் கூறினார்

மேம்படுத்தப்பட்ட லித்தியம் அயன் பேட்டரிகளை கண்டுபிடித்தற்காக இவர்களுக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது

மூன்று நாள் பயணமாக இந்தியாவிற்கு வருகைதரும் அவர் நாளை வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு

ஜெய்ஷங்கரை சந்தித்து பேச்சுவார்ததை நடத்துகிறார்

இதனை தொடர்ந்து பல்வேறு ஒப்பந்தங்களில் அவர் கையெழுத்திடுகிறார் பிஜேபி தலைவர் திரு அமித்ஷா இன்று வறியானா மாநிலம் கைத்தாவில் தமது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார்

நாட்டின் ராணுவத்திற்கு அதிகளவில் வீரர்களை அனுப்பி பெருமை சேர்த்த ஹரியாளா மக்கள் அரசின் நியாயமான முடிவுகளுக்கு ஆதரவு தருவார்கள் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார் ஹரியானா அரசு ஊழலை ஒழிப்பதில் வெற்றி கண்டுள்ளது என்றும் அரசுப் பணி நியமனங்களில் வெளிப்படைத்தன்மையை கொண்டு வந்துள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார்

தலைமையிலான அரசு மாநிலத்தில் பெரிய அளவில் மாற்றங்களை கொண்டு வந்துள்ளதாகவும் அவர் கூறினார் பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் பெண் குழந்தைகளை படிக்க வைப்போம் என்ற மத்திய அரசின் உள்ளத திட்டம் ஹரியானாவில் பெரிய அளவில் வெற்றி பெற்றுள்ளதையும் திரு அமித் ஷா தமது தேர்தல் பிரச்சாரத்தில் குறிப்பிட்டார் இந்திய பொருளாதாரம் வலிமையான நிலையில் உள்ளதாக தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் இன்று சென்னையில் ஏழாவது பொருளாதார கணக்கெடுப்பு கூட்டத்தில் பேககையில் தெரிவித்தாா் இந்த கணக்கெடுப்பு இன்று முதல் மேற்கொள்ளப்படுகிறது உலக அரங்கில் இந்திய பொருளாதாரம் மிக வேகமாக வளர்ந்து வருவதுக குறிப்பிட்ட திரு பன்வாரிவால் புரோகித் மேக் இன் இந்தியா டிஜிட்டல் இந்தியா ஸ்மார்ட் சிட்டி ஸ்கில் இந்தியா அனைவருக்கும் வீடு

இந்த நடவடிக்கைகளை ஊக்கப்படுத்தும் விதத்தில் பொருளாதார மக்கள் தொகை கணக்கெடுப்பு அமையும் என்று அவர் குறிப்பிட்டார் பொதுமக்கள் சரியான தகவல்களை அளிக்க முன்வரவேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார்

இரண்டாவது ஒருநாள் போட்டி நாளை மறுநாள் வதோதராவில் நடைபெறுகிறது